தலைவர்கள் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார்

பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

ஆணையம் ஆய்வு செய்தது

மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் பெண்கள் கல்வி முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் என்று குயடிரசு துணைத் தலைவா் திரு எம் வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார்

டிராவில் முடிவடைந்தது

இன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் நாடெங்கிலும் உள்ள தகவல் தொழில்நுட்ப மின்னணு உற்பத்தியாளர்கள் மற்றும் முக்கிய தொழில் துறை தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

இவர்களிடையே பிரதமர் உரை நிகழ்த்த உள்ளார் இந்த நிகழ்ச்சியின்போது பிரதமர் நான் இல்லை என்று பொருள்படும் மை நஹி ஹும் என்ற செயலியை தொடங்கி வைக்கிறார் சமுதாயத்திற்காக நாங்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் செயல்படும் இந்த செயலி தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் அமைப்புகள் ஆகியவற்றை சமுக நலன்களுக்கான சேவைகளில் ஈடுபடுத்த பயன்படும் சமுதாயத்தின் தொழில்நுட்ப பலன்களை பயன்படுத்துவதன் மூலம் நலிந்த பிரிவினருக்கான சேவை மேம்படும் சமூக நலன்களுக்காக பணி செய்ய விரும்புவோரை ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்துவதற்கும் இது உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தவர்கள் விவரம் மாநில முதலமைச்சா் திரு ரமன் சிங் ராஜ்நந்தங்கன் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக மனுத்தாக்கல் செய்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹார் வாஜ்பாயின் உறவினர் திருமதி கருணா சுக்வா அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட வேட்புமனுத்தாக்கல் செய்துள்ளார்

எஞ்சியுள்ள ஆறு தொகுதிகள் ராஜ்நந்த் கோவன் மாவட்டத்தை சேர்ந்தவை தெலுங்கானா மாவட்டங்களில் தேர்தல் தயார் நிலை மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து தலைமை தேர்தல் ஆணையாளர் திரு ஓ பி ராவத் தலைமையிலான குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர்

நிகழ்ச்சியில் பேசிய தலைமை தேர்தல் ஆணையாளர் தெலுங்கானாவில் சுதந்திரமான நியமான வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மாவட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தோ்தல் ஆணைய குழு இன்று வருமான வரித்துறை கலால் துறை போக்குவரத்துதுறை மற்றும் மாநில அரசு உயர் அதிகாரிகளுடன் சந்தித்து பேசுகிறது வரி வீதங்களை குறைப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் திரு சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார் அகில இந்தி வானொலிக்கு அளித்த போட்டியில் வரும் ஆண்டுகளில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வரும்போது வரிவீத குறைவு ஏற்படும் என்றார் வரி செலுத்துவோா் நலனில் அரசு முக்கிய கவனம் செலுத்தும் என்று அவர் கூறினாா் அதே சமயம் வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார்

ஆன்லைன் மூலம் வரி கணக்குகளை தாக்கல் செய்யும் வசதி நேரடி வரிகள் வாரியத்தின் சாதனை என்றும் திரு சுஷில் சந்திரா கூறினார்

இந்த ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்றும் உள்ளுர் மின்சார ரயில்கள் இரண்டும் ஒரே சமயத்தில் வந்து சேர்ந்தபோது பயணிகள் நெருக்கடி ஏற்பட்டதாக தென்கிழக்கு ரயில்வே சுய்தி தொடர்பாளர் திரு சஞ்சய் கோஷ் தெரிவித்தாா் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரயில்வே அமைச்சர் இரங்கல் இந்த தெரிவித்துள்ளார் கேரள கன்னியாஸ்திரி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் ஆயர் ஃபிராங்கே முலக்கல் க்கு எதிராக முக்கிய சாட்சியம் அளித்த அருட் தந்தை குரியகோஸ் கட்டுதாராவின் பிரேத பரிசோதனையை நான்கு உறுப்பினர் வாரியம் பஞ்சாப் தாசுயா மருத்துவமனையில் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ படத்தில் பதிவு செய்யப்பட்டதாக தாசுயா மருத்துவனையின் உயர்நிலை மருத்துவ அதிகாரி தெரிவித்தார் கட்டுதாரவின் மரணத்திற்கான காரணத்தை அறிவதற்காக அவரது வயிற்று பகுதி அரசு சோதனை கூடத்திற்கு அனுப்பப்படும் என்றும் அவர் கூறினார்

மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் பெண்கள் கல்வி முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் என்று குயடிரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு கூறியிருக்கிறார்

மாணவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அவர்களுக்கு திறன் பயிற்சி அவசியம் என்றார் உலக வேலைவாய்ப்பு சந்தையில் போட்டியிடுவதற்கு இது அவசியம் என்று அவர் கூறினார் பட்டங்கள் பெறுவதற்கு மட்டுமே கல்வி என்ற நிலை மாற வேண்டும்என்று அவர் கூறினார் பெண்களுக்கு கல்வி அளிப்பது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணியாக உள்ளது என்று திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் சீன அரசு கவுன்சிலரும் அந்நாட்டு பொது பாதுகாப்பு துறை அமைச்சருமான திரு ஜாவோ கேஜி புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் லோக் கல்யாண் மார்க் ல் உள்ள பிரதமின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக பிரதமா அலுவலகம் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது முன்னதாக மத்திய உள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் திரு ஜாவோ கேஜியும் இந்தியா சீனா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்டனா் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை அமைப்பு சார்ந்த குற்றங்கள் போதைப் பொருள் கட்டுப்பாடு ஆள்கடத்தல் கட்டுப்பாடு தகவல் பறிமாற்றம் ஆகியவற்றில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி அமுதாபி பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு எமிரக ஆயுதப்படைகளின் துணை தலைமை தளபதியுமான ஷேக் முகமது பின் ஜாயித் அல் நஹ்யான் உடன் தொலைபேசியில் நேற்று பேச்சு நடத்தினார் இருநாடுகளுக்கும் இடையேயான வரலாற்று சிறப்பு மிக்க முக்கிய நட்புறவு இதன் மூலம் வலுப்படுத்தப்பட்டது இதனை உறுதிப்படுத்திய இரண்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை இருநாடுகளின் மக்கள் நலனுக்காக மேம்படுத்த உறுதி தெரிவித்தனா் இரு தலைவர்களும் மத்திய கிழக்கு மண்டலத்தின் தற்போதைய நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சா்வேதச மண்டல பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக எமிரக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலாள இருதரப்பு பாதுகாப்பு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை ஐகர்தாவில் நேற்று வெற்றிகரமாக முடிவடைந்தது இருநாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகளை விரிவான பாதுகாப்பு கூட்டாண்மையாக உயர்த்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்தோனேஷியா பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற ஜென்ரல் ரியாமிஜாடு ரைசுடு ஆகியோருடையே இந்த பேச்சுக்கள் நடைபெற்றன நெருங்கிய அரசியல் பேச்சுக்கள் பொருளார வர்த்தக பண்பாட்டு உறவுகள் கொண்டுள்ள இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே பரஸ்பரம் நன்மை பயக்கும் கலந்துரையாடல் தொடரும் என்று திருமதி நிர்மலா சீதாராம் தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதிகள் மோதலை கட்டுப்படுத்தமாறு பாகிஸ்தானை அமெரிக்கா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ நேற்று இதை தெரிவித்தாா் ஆப்கானிஸ்தானில் நீண்ட தாமதத்திற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறுவதை அவர் வரவேற்றார் ஆப்கானிஸ்தானில் சமரசம் ஏற்பட பாகிஸ்தானுக்குள் தாலிபான் ஹக்கானி இதர பயங்கரவாத அமைப்புகளுக்கு புகலிடம் அளிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று பாம்பியோ கூறினார்

ஆசியா சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கிப் போட்டியில ் இந்தியா மலேசியா இடையிலான ஆட்டம் கோல் ஏதும் இல்லாத டிராவில் முடிவடைந்தது ஒமன் நாட்டின் மஸ்கட் நகரில் நடைபெற்ற இந்த அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டியில் இந்தியாவுக்கு கோல் போட பல வாய்ப்புகள் இருந்தபோதிலும் அவற்றையெல்லாம் அது இழந்தது

இந்த அணிகள் ஏற்கனவே அரையிறுதிப்போட்டிக்கு தகுதி பெற்று விட்டன

இந்தியா விசாகப்பட்டினத்தில் இன்று நடைறுகிறது

இன்றைய போட்டியிலும் இந்தியா தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது